இருப்புப் பாதைதிட்டத்தைபிரதமர் திருநரேந்திரமோடியும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதிஷேக் ஹசீனாவும் இன்றுதொடங்கிவைத்தனர்

இந்தியா பங்களாதேஷ் இடையே இன்று ஏழு முக்கியஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின பிரதமர் திருநரேந்திரமோடியும் பிரதமர் திருமதிகூக் ஹசீனாவம் பங்கேற்றகாணொலிஉச்சிமாநாட்டிற்குப் பிறகு இந்தஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது

டாக்காவில் செய்துகொள்ளப்பட்ட இந்தஒப்பந்தத்தில் இந்தியத் தரப்பில் அங்குள்ளதுணைத் துதர் திருவிக்ரம் துரைசாமிகையெழுத்திட்டார் இந்தியாவின் வடக்கு வங்காளபகுதியிலிருந்து பங்களாதேஷை இணைக்கும் இருப்புப் பாதைதிட்டத்தை இருநாட்டுபிரதமர்களும் கூட்டாகதொடங்கிவைத்தனர் இந்தியாவையும் பங்களாதேஷையும் இணைக்கும் ஆறாவதரயில் பாதைதிட்டம் இதுவாகும் உச்சிமாநாட்டில் உரையாற்றியபிரதமர் திருநரேந்திரமோடி முன்னதாக பங்களாதேஷூடனானநல்லுறவைமேலும் வலப்படுத்துவதற்குமத்தியஅரசுஉயர் முன்னுரிமைஅளித்துவருவதாகக் கூறினார்

பங்களாதேஷ் விடுதலைக்காகமுழுமனதோடுஆதரவு அளித்த இந்தியாவுக்குதங்கள் நாடுஎன்றென்றும் நன்றிக்கடன் பட்டுள்ளதாகஅந்நாட்டுபிரதமர் திருமதிஷேக் ஹசீனாதெரிவித்தார்

ஷேக் முஜ்பர் ரஹ்மானின் நினைவு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது

மேலாண்மமுறைகள் தமிழகத்தில் ந் சிறப்பாகசெயல்படுத்தப்படுவதாவும் இதற்கானவிருதைமாநிலஅரசுபெற்றிருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார்

சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தொடர்பானநிகழ்ச்சியில் காணொலினாட்சிவாயிலாகஅவர் உரையாற்றினார் இந்தநிறுவனங்களின் பூர்த்திசெய்வதற்குஒருங்கிணைந்தவலுவானகட்டமைப்பு அவசியமாகிறதுஎன்றும் அவர் தெரிவித்தார்

அடுத்தஐந்துஆண்டுகளுக்குள் கூடுதலாகஐந்தகோடிவேலைவாய்ப்புக்களைஉருவாக்கதிட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்ததுறையின் வளர்ச்சிக்கு புதுமைகண்டுபிடிப்புகளுடன் கூடிய தொழில்நுட்பம் தேவைப்படுவதாகவும் திருநிதின் கட்கரிகூறினார்

இந்தியதொழில் கூட்டமைப்பு சம்மேளனத்தின் அமைச்சர்கள் நிலையிலானகூட்டத்தில் அவர் உரையாற்றினார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் காரணமாகபிறநாடுகளுடனானவர்த்தகவாய்ப்பு முற்றபெறாதுஎன்றம் அவர் தெளிவுபடுத்தினா்

எளிதாகதொழில் புரிவதற்குஉகந்தநாடாக இந்தியாதற்போதுஉருவெடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா்

மாநிலஅரசுகளுடன் இணைந்தமேற்கொண்டஒருங்கிணைந்தநடவடிக்கைகளே காரணம் இதற்குக் என்றுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுசிகிச்சைபெற்றுவருபவர்களின் என்னிக்கைதற்போது மூன்று புள்ளி இரண்டுநான்குசதவீதமாகஉள்ளதுஎன்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேசஅளவுடன் ஒப்பிடுகையில் நம் நாட்டீல் தான் குணமடைவோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ள தாகமத்திய அரசு தெரிவித்துள்ளது வளிமண்டலமேலடுக்குகழற்சிகாரணமாகஅடுத்த இரண்டுநாட்களுக்குதமிழகத்தின் கடலோரமாவட்டங்களில் ஆங்காங்கேமழைபெய்யும் என்றுவாளிலைஆய்வு மையத்தின் தெள் மண்டலதுணைதலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு கூட்டமைப்பின் துணைத் தலைவராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளபிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரிதிருசஷிஷேகர் வேம்பட்டிக்குதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் தமதுவாழ்த்துக்களைதெரிவித்துள்ளார் ஆசிய பசிபிக் மன்டலத்தில் உள்ளஒலிபரப்பு நிறுவனங்களுடன் இனைந்து இந்தியாதனது பங்களிப்பைசிறப்பாகவழங்கும் என்றுதிரு ஜவடேகர் தெரிவித்தார்

ஐ எஸ் எல் ஊல்பந்துப் போட்டியில் பெங்களூருஅணி இன்றுஒடிஷாஅணியைஎதிர்கொள்கிறது